அதிகமாகஉள்ளதுஎனமுதலமைச்சா் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளாா் இனிவிரிவானசெய்திகள் மத்தியஅரசின் அனைத்துதிட்டங்களிலும் தகவல் தொழில்நுட்பம் முக்கியபங்குவகிப்பதுஉறுதிசெய்யப்பட்டிருப்பதாகபிரதமா் திருநரேந்திரமோடிகூறியுள்ளாா் பெங்களூருதொழில்நுட்பமாநாட்டில் இன்றுகாணொலிகாட்சிவாயிலாக அவர் உரையாற்றினார் தொழில்நுட்பத்தின் உதவிபுடன் விவசாயிகளுக்கானவருவாய் ஆதரவு திட்டத்தின் பலன்கள் ஒருநொடியில் அவர்களது வங்கிக் கணக்கில் சேர்க்கப்பட்டதாகஅவர் கூறினார் ஏழைமக்கள் முறையாகவும் விரைவாகவும் நிவாரணஉதவிகளைப் பெறுவதற்குதகவல் தொழில்நுட்பம் உறுதியாக இருக்கிறதுஎன்றும் அவர் தெரிவித்தார்

டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்பதீர்வுகளுக்கானஉரியசந்தைவாய்ப்டைமத்தியஅரகஏற்படுத்திதந்துள்ளதாகவும் அவர் கூறினார்

கொள்கைகளைவகுப்பதுதொடர்பாகவும் தொழில்நுட்பத் அரசின் துறையினரிடம் ஆலோசனைநடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் மக்களின் வாழ்க்கைமுறையில் பெரும் மாற்றத்தைஏற்படுத்தியதாகவும் அவர் கூறினார்

தொழில்நுட்பத் துறையில் இளைஞர்களுக்கானவாய்ப்புக்குஎல்லை இல்லைஎன்றும் அவர் கூறினார் தகவல் தொழில்நுட்பத்துறை செயல்பாடுகள் நமக்குபெருமைஅளிப்பதாகஉள்ளதுஎன்றும் திருநரேந்திரமோடிதெரிவித்தாா்

இந்தநோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதற்காகபிரதமர் திருநரேந்திரமோடிதொலைநோக்குஅடிப்படையில் மேற்கொண்டநடவடிக்கைகள் காரணமாகபாதிப்பு வெகுவாககுறைக்கப்பட்டதாகஅவர் தெரிவித்தார் மக்கள் பங்களிப்புடன் கூடிய ஊரடங்கிளைபிரதமர் அறிவித்ததையும் அவர் குட்டிக்காட்டினார் ச்வதேசஅளவில் இந்தநோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளும் நம் நாட்டில்தான் குறைவாகஉள்ளதுஎன்றும் அவர் தெரிவித்தார் காரணமாகஏழைமக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகபல்வேறுவத்திட்டஉதவிகள் உரைடங்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்தநோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதற்கானஉபகரணங்கள் தற்போதுஉள்நாட்டிலேயேஅதிகஅளவில் உற்பத்திசெய்யப்படுவதோடுமட்டுமன்றிபல்வேறுநாடுகளுக்குஏற்றுமதிசெய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

இந்தநோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுசிகிச்சைபெற்றுவருவோரின் எண்ணிக்கைதற்போதுஐந்துசதவீதத்திற்கும் குறைவாகஉள்ளதுஎனசுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இந்நோய் தொற்றபாதிப்பு தடுப்புப் பணிகள் உள்ளிட்டபல்வேறுஅம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

இதனையொட்டிபிரதமர் திருநரேந்திரமோடி இந்திராகாந்திக்கு புகழஞ்சலிசெலுத்தியுள்ளனர் புதுதில்லியில் உள்ள இந்திராகாந்தியின் நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திருமதிசோனியாகாந்தி அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருராகுல்காந்திமற்றும் தலைவர்கள் பலர் மலர்தூவிமரியாதைசெலுத்தினர் நாடுமுழுவதும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பல்வேறுநிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன சா்வதேசகழிவறைதினம் இன்றுகடைபிடிக்கப்படுகிறது துப்புரவு குறித்துவிழிப்புணர்வைஏற்படுத்தும் வகையிலும் கழிவறைகளைபயன்படுத்தவேண்டியதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைக்கும் வகையில் இந்ததினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளைபொட்டி தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் தூய்மையைபராமரிப்பதற்கானவிழிப்புணர்வைஏற்படுத்தும் வகையில் பல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

ஜம்மு கஷ்மீரில் பாதகாப்புப் படையினர் மேற்கொண்டநடவடிக்கைகளில் நான்குதீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்

இதனைத் தொடர்ந்துதீவிரவாதிகள்பாதுகாப்புப் படையினரைநோக்கிகடதொடங்கியதாகவும் இதன் காரணமாக மூன்றுமணிநேரத்திற்கும் மேலாக இருதரப்புக்கும் இடையேதுப்பாக்கிசண்டநடைபெற்றதாகவும் அவர் கூறினார்

நாட்டிலேயேஉயர்கல்விபயில்வோரின் எண்ணிக்கைதமிழகத்தில்தான் அதிகமாகஉள்ளதுஎனமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் சேலம் வனவாசியில் அரசின் நலத்திட்டஉதவிகளைபயனாளிகளுக்குவழங்கிஅவர் பேசினார்

வலைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் இது சமூக குறித்துவிசாரணைநடத்தப்படவேண்டுமென்றுவலியுறுத்தியுள்ளாா் தமிழகதலைமைதேர்தல் அதிகாரிதிருசத்யபிரதாசாஹூ வாக்காளர் பட்டியல் பணிகளுக்காகநியமிக்கப்பட்டபத்தபார்வையாளர்களுடன் இன்றுசென்னையில் ஆலோசனைநடத்தினார் வாக்காளர் பட்டியலில் சேர்த்தல் நீக்குதல் திருத்தங்களைமேற்கொள்வதற்கானபணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாகவிவாதிக்கப்பட்டது

இடுக்கி பாலக்காடுஆகியமாவட்டங்களுக்குஉட்பட்ட பகுதிகளில் நடைபெறவுள்ளடள்ளாட்சிஅமைப்புகளுக்கான இடங்களில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இதில் இடம்பெற்றுள்ளனர்

உத்ரகாண்டில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறப்பதைஒத்திவைப்பதெனஅம்மாநிலஅரசுமுடிவு செய்துள்ளது இது தொடர்பாகநடைபெற்றஅமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது

போட்டிக்காகவரையறுக்கப்பட்டசுற்றுகளில் ஒருசுற்றுக்குமுன்னதாகவேகூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர் இப்பட்டத்தைகைப்பற்றினார் இந்தபோட்டியில் பங்கேற்றஅனைத்துகற்றுகளிலும் அவாவெற்றிபெற்றார்